ஆள் கடத்தல் தடுப்பு சுட்ட முன்வடிவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

தமிழ்நாடு அமைதிப் பூங்காவாக திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு

செய்யப்படுகிறது

குறித்து தமிழக அரசு பரிசீலிக்க வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் ஆள் கடத்தல் தடுப்பு சுட்ட முன்வடிவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதுதில்லியில் நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் ஆள் கடத்தல் தடுப்பு பாதுகாப்பு மறுவாழ்வு உள்ளிட்டவை அடங்கிய சட்டத்தை வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தாக்கல் செய்ய ஒப்புதல் வழங்கப்பட்டது கடத்தல்களின்போது மீட்கப்படும் நபருக்கு மறுவாழ்வு அளிக்க இந்தக் சட்டம் வகை செய்கிறது கடத்தலால் பாதிக்கப்பட்டோர் சாட்சிஅளிப்போர் புகார் தருவோர் குறித்த தகவல்களை பாதுகாக்கவும் பாதிக்கப்பட்டவரிடம் வாக்குமூலம் பெற காணொலி காட்சியை பயன்படுத்துவது குறித்த விதிமுறைகளும் இந்தச் சுட்ட முடிவில் இடம் பெற்றுள்ளன

அமீத் ஷா ஆகியோர் ஆலோசனை நடத்தினா் இந்தக் கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி பொதுச் செயலாளர் திரு பூபேந்திர யாதவ் மக்களவைக்கும் சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது குறித்தும் இந்தக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது என்றார் பிஜேபி ஆளும் மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டு வரும் நலத்திட்டங்கள் தொடர்பாகவும் இந்தக் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது முன்னாள் நிதியமைச்சர் திரு பசிதம்பரத்தின் மகன் திரு கார்த்தி சிதம்பரம் மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்று காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு ரன்தீப் சிங் கர்ஜிவாவா வங்கி மோசடி மற்றும் அரசுக்கு ஏற்பட்டுள்ள பலகோடி ரூபாய் இழப்பு தொடர்பான பிரச்னைகளிலிருந்து மக்களை திசை திருப்ப இந்த நடவடிக்கையை அரசு எடுத்திருப்பதாக கூறினார் ஆனால் காங்கிரஸ் கட்சியின் இந்தக் குற்றச்சாட்டிற்கு பிஜேபி மறுப்பு தெரிவித்துள்ளது

கார்த்தி சிதம்பரம் விவகாரத்தில் சட்டம் தன் கடமையைச் செய்துள்ளதாகவும் அரசியல் தலையீடு ஏதும் இல்லை என்றும் தில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தித் தொடர்பாளர் திரு

பஞ்சாப் தேசிய வங்கி மோசடி தொடர்பான புலனாய்வுக்கு ஒத்துழைக்குமாறு தொழிலதிபர் நீரவ் மோடிக்கு சிபிஐ மின்னஞ்சல் அனுப்பியுள்ளது எந்த நாட்டில் அவர் தங்கியிருக்கிறாரோ அந்த நாட்டிலுள்ள இந்திய தூதரகம் அல்லது ஹை கமிஷன் அலுவலகத்தை உடனடியாக தொடர்பு கொள்ளுமாறு அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இது தொடர்பான விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு சிபிஐ கூறியுள்ளது தமிழ்நாடு அமைதிப் பூங்காவாக திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு

தமிழ்நாட்டில் சுட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருப்பதற்கு தமிழக காவல்துறையின் செயல்பாடுகள் தான் காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார் நாட்டிலேயே அதிக காவல் நிலையங்கள் உள்ள மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாகவும் சிறந்த காவல் நிலையமாக கோவை ஆர் எஸ் புரம் காவல் நிலையம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் பெண்களுக்கு பாதுகாப்பான பெருநகரமாக சென்னையும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான பெருநகரமாக கோவையும் திகழ்வதாக தேசிய குற்ற ஆவணங்கள் பராமரிப்பு மையம் தெரிவித்திருப்பதையும் அவர் எடுத்துக்கூறினார் நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மாநில அமைச்சர்கள் இந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பிரதம மந்திரி கிராமச்சாலைகள் மேம்பாட்டு இரண்டாம் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை உடனே வழங்க வேண்டுமென்று தமிழக அரசு மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளது மாநில உள்ளாட்சி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி நேற்று புதுதில்லியில் மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமரை நேற்று சந்தித்து பேசினார் தமிழக உள்ளாட்சி அமைப்புக்களில் மத்திய அரசின் நிதியுதவியுடன் நிறைவேற்றப்பட்டு வரும் திட்டங்களின் தற்போதைய நிலையை அவர் விளக்கினார்

மாணவர்கள் முறைகேடுகளில் ஈடுபடுவதை தடுக்க மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள் தலைமையில் நான்காயிரம் பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன

அவரது இறதிச் சடங்கு இன்று காலை எட்டு மணிக்கு தொடங்கும் என்றும் முன்னாள் மடாதிபதி ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் நினைவிடத்திற்கு அருகிலேயே ஜெயேந்திரர் பிருந்தாவன பிரவேசம் செய்யப்படுவார் என்றும் சங்கர மட மேலாளர் திரு சுந்தரேச ஐயர் தெரிவித்துள்ளார் அரசுப் பணிகளுக்கு விண்ணப்பிக்கும் திருநங்கைகளுக்கு வயது வரம்பில் சலுகை வழங்குவது குறித்து தமிழக அரசு பரிசீலிக்க வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் காவல் பணிக்கு ஆட்களை தேர்வு செய்யும்போது திருநங்கைகளுக்கு வயது வரம்பில் சலுகை வழங்கக்கோரியபோது அதை தேர்வாணையம் நிராகரித்தது இதையடுத்து பாதிக்கப்பட்ட திருநங்கை ஒருவர் தாக்கல் செய்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் சி பி செல்வம் சதீஷ்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு பல்வேறு விதமான துன்பங்களை அனுபவித்து வரும் மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு சலுகை வழங்க வேண்டுமென உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை குறிப்பிட்டனர் அரசுப் பணிகளில் முன்னாள் ராணுவத்தினர் விதவைகள் உள்ளிட்டோருக்கு வயது வரம்பில் சலுகை வழங்குவதைப் போல் திருநங்கைகளுக்கும் வழங்குவது குறித்து தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் பரிசீலிக்க வேண்டுமென்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர் தனி நபரின் பாஸ்போட்டை முடக்கி வைக்க காவல்துறையினருக்கோ அல்லது கீழமை நீதிமன்றங்களுக்கோ அதிகாரம் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது பணமோசடி வழக்கில் சென்னையைச் சேர்ந்த மருத்துவர் ஒருவரது பாஸ்போட்டை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைப்பற்றி வைத்திருந்தனர் தமது பாஸ்போட்டை மீண்டும் ஒப்படைக்கக் கோரி பாதிக்கப்பட்டவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை அல்லிக்குளம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் அவரது கோரிக்கையை நிராகரித்தது இதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட நீதிபதி எம் வி முரளீதரன் கீழமை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார் சென்னை பாரிமுனையில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியை இடமாற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் கல்லூரிக்கு ஒருவாரம் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இட நெருக்கடி காரணமாக இந்தக் கல்லூரியை திருவள்ளூர் மாவட்டம் புதப்பாக்கத்திற்கும் காஞ்சிபுரம் மாவட்டம் பட்டறைப்பெரும்பாக்கத்திற்கும் மாற்ற அரசு முடிவு செய்துள்ளது அந்த இரு இடங்களிலும் கல்லூரி அமைப்பதற்கான பணிகள் முடிவடைந்துவிட்ட நிலையில் வரும் கல்வி ஆண்டு முதல் அங்கு வகுப்புகளை தொடங்க அரசு திட்டமிட்டுள்ளது இருவரிச் செய்திகள் நிபந்தனையில்லாமல் தாலிபான் தீவிரவாதிகளுடன் பேச்சு நடத்த தயார் என்று ஆப்கானிஸ்தான் அதிபர் அஸ்ரப் கனி கூறியுள்ளார் இந்தியா அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் முத்தரப்பு பேச்சு வார்த்தையில் அமைதியான ஜனநாயக பூர்வ ஆப்காளிஸ்தானை அமைக்க வேண்டியது குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை கூறியுள்ளது பிகார் முன்னாள் முதலமைச்சர் திரு ஜித்தன்ராம் மஞ்சி தலைமையிலான இந்துஸ்தானி அமாமி மோர்ச்சா கட்சி ராஷ்ட்டிரிய ஜனதா தள் தலைமையிலான மகா கூட்டணியில் இணைந்துள்ளது